பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மாநில அரசுகளுடன் ஆலோசித்த பிறகு விமானப் போக்குவரத்து தொடங்கப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார்

பல் மருத்துவ சிகிச்சை தொடர்பான புதிய வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள அம்பன் புயல் இன்று மேற்குவங்கத்திற்கும் பங்களாதேஷிற்கும் இடையே வலுவிழந்து தரையைக் கடக்கும் என்று இந்திய வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் வழக்கமான கால அட்டவணைப்படி இந்த ரயில்கள் இயக்கப்படும் என்று டுவிட்டர் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார்

இந்த ரயில்களுக்கான முன்பதிவு ஆன் லைன் மூலமாகவே மேற்கொள்ளப்படும் என்றும் மிக விரைவில் முன்பதிவு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

சிவில் விமானப் போக்குவரத்தை தொடங்குவது குறித்து மத்திய அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்காது என்றும் மாநில அரசுகளுடன் கலந்து பேசி முடிவு செய்யும் என்றும் அத்துறைக்கான மத்திய அமைச்சா் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் விமானப் போக்குவரத்தை அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சகம் மாநில அரசுகளுடன் ஆலோசனை நடத்தும் என்றும் அனுமதி கிடைத்தவுடன் போக்குவரத்து தொடஙகப்படும் என்றும் டுவிட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் பல் மருத்துவ சிகிச்சை தொடர்பான புதிய வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

இதற்காக தேசிய புற்றுநோய் சோதனை திட்டத்திலும் சில மாற்றங்களை செய்து சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது

அங்குள்ள நோயாளிகள் தொலை மருத்துவ முறை மூலமாக செல்பேசி வாயிலாக மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டுக் கொள்ளலாம் இந்த மண்டலத்தில் மிக அவசரமான பல் மருத்துவ சிகிச்சை மட்டும் அனுமதிக்கப்படும் அதேநேரத்தில் ஆரஞ்ச் மற்றும் பச்சை மண்டலத்தில் பல் மருத்துவ கிளினீக்குகள் செயல்பட அனுமதிக்கப்பட்டாலும் அங்கும் அவசர சிகிச்சை மட்டுமே மேற்கொள்ள அனுமதிக்கப்படும்

ஆரோக்கிய சேது ஆப் மூவம் தனிப்பட்ட தகவல்கள் வேவு பார்க்கப்படுவதாக கூறப்படுவது தேவையற்றதாகும் என்று மத்திய மிண்ணனு மற்றும் தொழில்நுட்பத் துறை செயலர் திரு அஜய் பிரகாஷ் சாஹணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அகில இந்திய வானொலிக்கு சிறப்பு பேட்டி அளித்த அவர் தனிப்பட்ட தகவல்களை யாரும் உளவு பார்க்கமுடியாது என்றும் தகவல்களைப் பயன்படுத்துவதற்கான நெறிமுறைகள் தவறாமல் கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார்

ஏற்கனவே தேர்வுக்கு விண்ணப்பிக்காதவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமையின் இயக்குநர் வினித் ஜோஷி தெரிவித்துள்ளார்

இந்தியாவில் தூய்மையான நகரங்கள் பட்டியலை அவர் நேற்று புதுதில்லியில் வெளியிட்டார் சத்திஷ்கள் மாநிலம் அம்பிகாபூர் குஜராத்தின் ராஜ்கோட் மற்றும் சூரத் நகரங்கள் கா்நாடகாவின் மைகுர் மத்திய பிரதேசத்தின் இந்தார் மற்றும் நவி மும்பை ஆகிய ஆறு நகரங்கள் குப்பை இல்லா நகரங்களாக திகழ்வதாகக் கூறினார் இந்த நகரங்களுக்கு ஐந்து நட்சத்திர தகுதி வழங்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தாா்

கடந்த ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்றுவ வரும் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நகரங்கள் தூய்மையுடனும் சுகாதாரத்துடனும் திகழ்வதாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார் வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆயிரம் இந்தியர்கள் ஏழு சிறப்பு விமானங்கள் மூலம் இன்று இந்தியா வந்தடைந்தனர் வந்தே பாரத் இயக்கத்தின இரண்டாவது கட்டமாக நாற்பது விமானங்கள் மூவம் இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டனர் சவுதி அரேபியா

துபாய் அபுதாபி குவைத் பஹ்ரைன் மற்றும் தோஹா விலிருந்து சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டன மருத்துவ அவசர உதவி தேவைப்படுவோர்கர்ப்பினி பெண்கள் முதியோர் சுற்றுலா சென்றவர்கள் வேலையிழந்த தொழிலாளர்கள் ஆகியோருக்கு இந்த விமானங்களில் முன்னுரிமை தரப்படுகிறது